நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் தமிழகத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் தருமபுரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கருடன் தொலைபேசியில் பேசியபோது இதனைத் தெரிவித்ததாக ட்விட்டரில் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நோய்த் தொற்று குறைந்து வந்தாலும் மோசமான நிலையிலிருந்து அந்நகரம் இன்னும் விடுபடவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

கிராமப்புறப் பகுதிகளில் திஉரென அதிகரித்து வரும் நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த பரிசோதனைகளையும் கட்டுப்பாடுகளையும் அதிகரிக்குமாறு மாநில அரசை தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் மாநில அரசின் நிலைப்பாடு என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கடடுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்கள் முடிந்த வரையில் தங்கள் பணியாளர்களை வீட்டில் இருந்தே பணிபுரிய ஊக்கம் அளிக்க வேண்டுமென்றும் மாநில அரசு கூறியுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு

குடிநீர் சுகாதாரம் தாய் சேய் நலம் சுற்றுச்சூழல் உலக சமாதானம் போன்ற துறைகளில் சிறப்பான முறையில் சேவையாற்றியவர்களுக்கு இதுபோன்ற விருதை அந்த அமைப்பு வழங்கி கவுரவித்து வருவதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு

இதனை எதிர்த்து திரு ஸ்டாலின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரைணக்கு ஏற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான முதன்மை அமர்வு உரிமை மீறல் நோட்டீசுக்கு இடைக்கால தடை விதித்தது சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடையவுள்ளதால் இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் முறையிட்டதை அடுத்து

சென்னையில் தொடர்ந்து நோய்த் தொற்று குறைந்து வருகிறது

பிரகாஷ் கூறியுள்ளார் இதுகுறித்து மாநகராட்சியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அலுவலக வாயிலில் கைகளை கழுவுவதற்கு ஏதுவாக கிருமி நாசினி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்

சாத்தான்குளம் விவகாரம் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் முறைப்படி நேற்று சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டன இதற்காக தில்லியிலிருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கின் விசாரணை அலுவலரானசிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் திரு அனில்குமாரிடமிருந்து ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டனர்

சாத்தான்குளம் காவல்நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தந்தையும் மகனும் உயிரிழந்ததை அடுத்து ஆரம்பத்தில் இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர் தமிழக அரசு கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐ ஒப்புக் கொண்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களைக் கண்டறிந்து அவர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை மாநில அரசு வழங்க வேண்டும் என்றும் வழங்காவிட்டால் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்றும் வழக்கு ஒன்றில் நீதிபதிகள் கூறியிருந்தனர் இந்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்று முறையிடப்பட்டதை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் அத்தொழிலாளர்களுக்கு குடும்ப அட்டை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இலவசுமாக ரேஷன் பொருட்களை வழங்க மாநில அரசுக்கு உத்தரவிட்டனர்

நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்புகளை செயல்படுத்துவது குறித்து மாநில வேளாண் அமைச்சர்களுடன் நேற்று காணொலிக் காட்சி வாயிலாக அவர் ஆலோசனை நடத்தினார்

பின்னர் இந்தக் கூட்டத்தில் பேசிய அவர் சுயசார்பு பொருளாதார திட்டத்தின்கீழ் வேளாண் துறைக்கு பிரதமர் திரு

இதன்மூலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் வேளாண் சார்ந்த தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு இந்த நிதி பயன்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சாகுபடிக்கு பிந்தைய நாட்களில் விளைபொருட்கள் வீணாகாமல் இருப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளும் இந்த நிதியைக் கொண்டு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் நோய்த் தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு இன கோழிக்குஞ்சுகள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறையின் மண்டல இணை இயக்குநர் டாக்டர் விபி பொன்னுவேல் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் தமிழகத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் தருமபுரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழகம் மற்றும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார்

பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பருடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடினார் பங்களாதேஷில் பலத்த மழை காரணமாக அந்நாட்டில் ஒடும் பெரும்பாலான ஆறுகளில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது

புதுச்சேரியில் காங்கிரஸ் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் திரு தனவேலு கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்

செல்லூர் ராஜு உடல்நிலை குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்